அதிகரிக்க அனைத்து துறைகளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஆந்திராவில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு

மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் தொடர்ந்து கடும் அனல் காற்று வீசி வருகிறது

இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசின் அனைத்து துறை செயலாளர்களும் தீவிரமாக பணியாற்றவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நேற்று பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் அனைத்து துறை செயலாளர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர்

மக்களின் வாழ்வை எளிதாக்கும் நடைமுறைகளை செயல்படுத்த ஒவ்வொரு அமைச்சகமும் முயற்சி மேற்கொள்ளவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எளிதில் தொழில் தொடங்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா முன்னேற்றம் அடைந்து வருவதை குறிப்பிட்ட பிரதமர் இது சிறுதொழில் முனைவோருக்கு பயனுள்ளதாக அமையவேண்டும் என்றா் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் பொருளாதார நாடாக உருவாக்குவதில் ஒவ்வொரு துறை மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பங்கு இருப்பதாக அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் இதில் மேலும் முன்னேற்றம் அடையவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நீர் வளம் மீன்வளம் மற்றும் கால்நடை துறைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அவர் குறிப்பிட்டாள் அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் தங்களது உணர்வைகளை பிரதிபலித்திருப்பதாக அவர் கூறினார் சிறந்த வாழ்க்கைத் தரத்தை ஏற்படுத்தி முன்னேற்றப் பாதையில் செல்ல வேண்டும் என்ற மக்கள் விரும்பியது தேர்தலில் எதிரொவித்து இந்த அரசை மீண்டும் தேர்ந்தெடுத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டாள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின்போது பேசிய மத்திய அமைச்சரவை செயவாளர் திரு பி கே சின்ஹா கடந்த முறையும் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்தரையாடல் நிகழ்ச்சிகளை நடத்தியதை குறிப்பிட்டாா்

இந்த கலந்துரையாடலின்போது வேளாண் துறை ஊரக வளர்ச்சி கல்வி தொழில் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனா் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ஆந்திராவில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமயிலான முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான ஊதியத்தை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டது

ஆந்திர பிரதேச அரசு போக்குவரத்துக்கழகத்தை முழுமையான அரசு நிறுவனமாக மாற்றுவது குறித்து பரிசீலிக்க குழு ஒன்றை ஏற்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மாளிக்கப்பட்டது அசாமில் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அனைத்து தரப்பினருக்கும் நவீன மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில ககாதாரத்துறை அமைச்சர் திரு பிஜூஸ் ஹசாரிக்கா கூறியுள்ளார் அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் அடல் அமித் அபியான அட்டைதாரர்களுக்கு மாநில அரக இரண்டு வட்சும் ரூபாய் வரையிவான மருத்துவக் காப்பீடு வழங்குவதாக கூறினார் சிசு மரணங்கள் மற்றும் பிரசவத்தின்போது தாய்மார்கள் இறப்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மருத்துவர்கள் பற்றாக்குறையைபோக்கும் விதமாக மாநிலத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

முறைகேடு குற்றச்சாட்டுகள் மற்றும் பணியில் விதிமீறல்கள் ஆகியவை காரணமாக அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் தொடர்ந்து கடும் அளல் காற்று வீசி வருகிறது

அனல் காற்றை எதிர்கொள்ள உரிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளன இதனிடையே உத்தரபிரதேசத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் ஓரிரு இடங்களில் சூறைக் காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அவசர தேவைகளை தவிர மற்ற காரணங்களுக்காக வீட்ளடவிட்டு வெளியேற வேண்டாம் என்று மாநில அரசின் சுகாதாரத்துறை மக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பி ஒய் எல் நாயர் மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் பாயல் தாத்வியை இந்த சக பெண் மருத்துவர்கள் மூவரும் இன மரீதியாக விமர்சித்ததாகவும் அதனால் தாத்வி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து இந்த மூவரும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு எதிரான வள்கொடுமைகள் தடுப்பு சுட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டனர் மாலியில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் நடத்திய தூக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்கள் உயிரிழந்தனர் கவுன்ட்டவ் மாவட்டத்தில் சோபானே கவ் என்ற கிராமத்தில் டோகோள் என்ற குழுவினர் மீது இந்த தாக்குதலை சிலர் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

வடக்கு மாலியில் இரு பிரிவினருக்கு இடையேயான மோதல்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் அண்மை காலமாக அடிக்கடி நடைபெற்று வருகின்றன ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஐக்கிய அரபு எமிரேட்சின் மன்னர் திரு முகமது பின் சையீத் அல் நஹ்யானுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தனாா் அபுதாபி இளவரசர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்சின் ரானுவ துணை சமான்டர் ஆகியோருடனும் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் பேச்சு நடத்தினார் அரபு நாடுகளில் சிக்கலாள சூழல்கள் நிலவி வரும் நிலையில் அந்த பிராந்தியத்தின் பிரச்னைகள் குறித்தும் ரஷ்யாவின் நிலை குறித்தும் அவர் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் முன்னாள் அதிபா் திரு ஆசிப் அல் ஜர்தாரி அந்நாட்டின் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான வங்கி கணக்குகள் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின்பேரில் இஸ்லாமாபாதில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வழக்கில் திரு ஜர்தாரிக்கும் அவரது சகோதரிக்கும் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தது எனினும் தற்போது திரு ஜர்தாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாட்டுகோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராஹவம் அத்தமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொரு வீரர் காயமடைந்தார் பூஞ்ச் மாவட்டம் ஷாப்பூர் பகுதியில் நேற்று மாலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினா் தப்பாக்கியால் கட்டதாகவும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் பாதுகாப்பு துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனா் இதற்கு இந்திய தரப்பில் தகுந்த பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் சுமார் இரண்டு மணிநேரம் தாக்குதல் நீடித்ததாகவும் அவர்கள் கூறினர் உலக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி இலங்கையை எதிர்கொள்கிறது

சவுதாம்டனில் நேற்று மாலை நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது இதில் டாஸ் வெள்ற வெஸ்ட் இண்டஸ் அணி பந்துவீச தீர்மாளித்ததையடுத்து தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட் செய்தது போட்டியின்போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது